சென்னைமணலியில்பெட்ரோல் பிரிவு கந்தகம் அகற்றும் ஆகியவற்றைபிரதமர்திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுநாட்டுக்குஅர்ப்பணிக்கிறார்

வெளியுறவுத்துறைசெயலாளர் திருஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்ளா இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக இன்றுமாஸ்கோசென்றடைந்தார்

மாலைமணிநான்குமுப்பதுக்குநடைபெறும் நிகழ்ச்சியில்

இந்தியன் ஆயில் கா்ப்பரேஷன் மற்றும் சென்னைபெட்ரோலியம் கா்ப்பரேஷன் நிறுவனமும் இணைந்துஅமைக்கவுள்ள இந்தஆலைஆண்டுக்குஒன்பதுமில்லியன் மெட்ரிக் டன் எண்ணெய் கத்திகிக்கும் திறன் கொண்டதாகும் இந்நிகழ்ச்சியில் தமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி மத்தியபெட்ரோலியத் துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதான் ஆகியோரும் காணொலிவாயிலாக பங்கேற்கின்றனர்

தமிழ்நாட்டுமக்களின் வாழ்க்கையைமேம்படுத்தும் ஒருவரவாற்றுசிறப்புமிக்கநாள் இது என்றும் மத்தியஅரசுகூறியுள்ளது

உலகஅளவில் இந்தியா புதியசாதனைகளையும் வளர்ச்சியையும் அடையஉத்வேகம் கொண்டிருப்பதாகஅவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்றுகாலத்தில் உலகமேநான்குகவா்களுக்குள் அடங்கி இருந்தபோது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறைதிட்டங்களைதொடர்ந்து முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுத்திவந்ததாகஅவர் புகழாரம் குட்டினார்

தொழில்நுட்பத் துறையில் தேவையற்றதடைகளைநீக்குவதில் அரசுகவனம் சுசெலுத்திவருவதாகக் கூறியபிரதமர் தேசியடிஜிட்டல் தொழில்நுட்பக் கொள்கை இதற்கானஒருமுயற்சிஎன்றுதெரிவித்தார் இந்தமாற்றங்கள் புதிதாகதொடங்கப்படும் தொழில்களுக்கும் கயசாா்பு இந்தியா இயக்கத்திற்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மத்தியஅரசு புதியகொள்கைகள் மூலம் குறைந்தபட்சஅரசு அதிகபட்சநிர்வாகம் என்ற இல்கைநேர்கிபயணித்துவருவதாகஅவர் தெரிவித்தார் உலகஅளவில் தொழில்நுட்பவளர்ச்சியில் இந்தியாமுன்னணியில் இருப்பதாகத் தெரிவித்தபிரதமர் இந்தியதொழில் நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்தடொருட்களைதயாரிக்கமுன்வரவேண்டுமென்றுகேட்டுக் கெண்டார்

வெளியுறவுத்துறைசெயலாளர் திருஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்ளா இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக இன்றுமாஸ்கோசென்றடைந்தார்

இந்திய ரஷ்ய உறவுகள் குறித்துஅந்நாட்டுவெளியுறவுத்துறைஅகாடமியில் திருஹாஷ்வா்தன் ஸ்ரிங்ளாஉரையாற்றுகிறார்

தேர்வுகள் காலைபத்தமணிக்குதொடங்கிபிற்பகல் ஒன்றேகால் மணிவரைநடைபெறும் முதல் பத்துநிமிடங்கள் மாணவர்கள் கேள்விதாளைபடிப்பதற்குஒதுக்கப்பட்டுள்ளது

இன்றுஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிப் பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவர் இவ்வாறுகூறினார்

ஷெடியூல்டுமற்றும் பழங்குடியினின் நலனுக்காகவரும் நிதியாண்டுக்கானமத்தியபட்ஜெட்டில் இதுவரை இல்லாதஅளவுக்குநிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளது

மத்தியபட்ஜெட்டில் பழங்குடியினமக்களுக்காக இந்தாண்டுகூடுதலாகஒதுக்கப்பட்டுள்ளநிதியின் மூலம் அவர்களின் கல்வி பொருளாதாரம் மேம்படும் என்றுதிருவண்ணாமலைமாவட்டம் ஜவ்வாதுமலையில் உள்ளகள்ளத்தூர் ஊராட்சிமன்றமுன்னாள் தலைவா் திருளம் சிஅசோக் தெரிவித்துள்ளாா்

ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றவரும் சா்வதேசடென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கீதாரெய்னா ரஷ்யாவின் ஹமீவா இணைஅரை இறுதிக்குமுன்னேறியுள்ளது